பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐந்து நாள் அரகமுறைப் பயணமாக இந்தோனேஷியா சிங்கப்பூர் நாடுகளுக்கு நாளை புறப்பட்டுச் செல்கிறார்

இடைத்தேர்தலுக்கான வாக்குபதிவு முடிவடைந்தது தமிழக அரசு இன்று துத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு அரசாணை வெளியிட்டதை அடுத்து அந்த ஆலைக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சீல் வைத்தது பிஜு ஜனதாதள கட்சி தலைவர்களில் ஒருவரும் மக்களவை உறுப்பினருமான திரு பைஜெயந்த் ஜே பான்டா அக்கட்சியை விட்டு விலகினார் அமெரிக்கா வடகொரியா அதிபர்கள் இடையே பேச்சு வா்த்தைக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ள அமெரிக்க அதிகாரிகள் குழு வடகொரியா சென்றுள்ளது

பாகிஸ்தானுடன் பேச்சு வார்த்தை நடத்த இந்தியா தயாராக உள்ளது என்றும் தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடைபெறுவது சாத்தியமில்லை என்றும் இந்தியா தெரிவித்துள்ளது

இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளை ஆதரிப்பதை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்தி கொண்டால் அந்நாட்டுடனாள பேச்சு வார்த்தைக்கு தயார் என்ற இந்தியாவின் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார்

சீனா மற்றும் ரஷ்ய அதிபா்களுடன் வழக்கத்திற்கு மாறான பிரதமின் சந்திப்பு அந்நாடுகளுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று அவர் கூறினார்

இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் வியாழக்கிழமை நடைபெறும் ரைனா மக்களவை தொகுதி மற்றும் நூா்பூர் சுட்டப்பேரவை தொகுதிக்கும் நடைபெற்ற இடைத்தேர்தலில் மின்னு வாக்குபதிவு இபந்திரங்கள் சிவர செயல்படவில்லை என்று சமாஜ்வாதி காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய லோக்தள் கட்சிகள் தேர்தல் ஆணைத்தில் புகார் அளித்துள்ளன மின்னு வாக்குபதிவு இயந்திரங்களின் குறைபாடுகளால் வாக்குபதிவு தடைப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் மிகைப்படுத்தப்பட்டவை என்று தோதல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்தியில் மாற்று மின்னனு வாக்குபதிவு இயந்திரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னனு வாக்குபதிவு இயந்திரங்களில் ஏற்படும் கோளாறு காரணமாக மாற்று இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவது வழக்கமான நடைமுறை தான் என்றும் இதன் காரணமாக தேர்தல் நடைமுறைகள் எந்த வகையிலும் பாதிக்காது என்று தேர்தல் ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் வாக்குபதிவு இயந்திரங்களின் கோளாறு குறித்து அகற்கான தொழில்நுட்ப வல்லுநர் குழு மூலம் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக இந்தோனேஷியா சிங்கப்பூர் நாடுகளுக்கு நாளை தமது பயணத்தை தொடங்குகிறார் புத்தில்லியிலிருந்து நாளை புறப்படும் பிரதமர் இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்தா மற்றும் சிங்கப்பூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இருதரப்பு உறவுகள் பொருளாதார வாத்தகம் தொடா்பான ஆலோசனைக் கூட்டங்கள் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து ஆலோசனைக் கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார் தொழிலதிபா்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்திக்கவுள்ளார்

பிரதமின் உஜ்வாவா திட்டத்தின் மூலம் ஏழை எளிய ஷெட்யூல்டு வகுப்பினா் மற்றும் பழங்குடியினாின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் உஜ்வாலா திட்ட பயனாளிகளிடையே செல்போன் செயலி வாயிலாக தமது கருத்தை பகிர்ந்து கொண்ட பிரதமா் சமூக வளா்ச்சியில் இத்திட்டம் பெரும்பங்காற்றி இருப்பதாக குறிப்பிட்டாா்

இந்த காலக்கட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அதிக அளவில் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இத்திட்டத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நாடு முழுவதும் எல் பி ஜி பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் செல்போன் செயலியில் கலந்துரையாடிய ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த குஷ்மிதா கபாட்டா உஜ்வாவா திட்டம் தமது வாழ்க்கையை மாற்றி அமைத்துள்ளதாக குறிப்பிட்டார் கத்தீஷ்கள் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தனது குடும்பத்தில் வாழ்க்கைத்தரத்தை உஜ்வாவா திட்டம் உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீர் மாவட்டம் அனந்தநாக் மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிர் குழுவினர் மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமா் வழங்க வேண்டுமென ரம்ஸான் மாதத்தில் பிராா்த்தனை செய்து வருவதாக திரு மோடியிடம் தெரிவித்தனா்

முதலமைச்சா திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்களின் உணர்வுகளுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் மாநில அரக இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு குழுவிள் இன்று தம்மையும் துணை முதலமைச்ச் மற்றும் மூத்த அமைச்சிகள் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளைச் சந்தித்து துத்துக்குடி மக்களின் கோரிக்கைகளை எடுத்துரைத்ததாகவும் அரசு அவற்றை கவனமுடன் பரிசீலித்து இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் மாககட்டுப்பாடு தொடர்பான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத காரணத்தால் தமிழ்நாடு மாசுகட்டுப்பாட்டு வாரியம் அந்த ஆலை இயங்குவதற்கான அனுமதியை நீட்டித்து தரவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்

அரசாணை வெளியிடப்பட்டதை அடுத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்துரி ஸ்டெர்லைட் ஆலைக்கு உடனடியாகச் சென்று சீர் வைத்தார் இந்த ஆலை அரசாணையின்படி மூடப்படுகிறது என்பதற்கான உத்தரவையும் ஆலையின் கதவில் அவா ஒட்டினார் பாகிஸ்தான் உள்ளிட்ட அனைத்து அண்டை நாடுகளுடன் நல்லுறவை இந்தியா விரும்புவதாக குடியரக துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் ஜம்முவில் இந்திய ஒருங்கிணைந்த மருத்துவ கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளை பாகிஸ்தான் நிறுத்தி கொண்டால் அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கூறினார் நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளும் வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் ஜம்மு கஷ்மீர் மாநிலமும் அதன் பலனை அடைய வேண்டுமென்று திரு வெங்கையாநாயுடு தெரிவித்தாா் மாநிலத்தில் உள்ள ஏராளமான இயற்கை வளங்களை அம்மாநில மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்று விஞ்ஞானிகள் கண்டறிய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் பின்ளா அங்கு அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு ஆய்வகங்ககளை பார்வையிட்ட அவர் அங்குள்ள விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடினா் ஒடிசா மாநில மக்களவை உறுப்பினரும் பிஜு ஜனதாதள் தலைவர்களில் ஒருவருமான திரு பைஜாயந்த் ஜே பான்டா கட்சி பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் தனது ராஜினாமா கடிதத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக்கிடம் இன்று அவர் வழங்கினார் அம்மாநில முதலனமச்ச் திரு நவீன் பட்நாயக்கிற்கு எழுதிய கடிதத்தில் மிகுந்த மனவேதனையுடன் தாம் அரசியலை விட்டு விலகுவதற்கான முடிவை எடுத்ததாக தெரிவித்தார் விரைவில் தனது முடிவை மக்களவை தலைவரிடம் தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் கூறியுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உள் ஆகியோர் இடையே பேச்சு வார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமெரிக்க அதிகாரிகள் குழு ஒன்று வடகொரியா சென்றுள்ளது இது குறித்து டிவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வடகொரியா விரைவில் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலையில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று தாம் நம்புவதாக தெரிவித்தார் இரு கொரிய நாடுகளின் எல்லை அருகே அமைந்துள்ள பான்முன்ஜோம் கிராமத்தில் வடகொரிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் சிங்கபூரில் நடைபெற உள்ள இவ்விரு தலைவர்களின் பேச்கவார்த்தைக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் குழு அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெள்ளை மாளிகைகான அமைச்ச் திரு சாரா சாண்டஸ் தெரிவித்துள்ளார்

கோவா மாநிலம் தோனா பவுலாவில் உள்ள தேசிய கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு சுற்றுப் பயணம் மேற்கொண்டுள்ளது இவ்விரு நாடுகளை சேர்ந்த அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுக்களிடையே டாக்காவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எக்யெழுத்தானதை அடுத்து முதல் முறையாக பங்களாதேஷ் கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமை இயக்குந் திரு அசோக் குமார் பிஸ்வாஸ் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு இந்த சுற்று பயணத்தை மேற்கொண்டுள்ளது இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் திரு சுனில் குமார் சிங் அண்டை நாடுகளுக்கு உதவிடும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாக கூறினார்